தெரிவித்துள்ளார்

காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது

வழங்கியுள்ளது

கொல்கத்தாவில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் எதிர்கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்காக கூட்டனி சேர்ந்து வரும் வேளையில் பிஜேபி நாட்டின் எதிர்காலத்திற்காக பாடுபடுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நமோ செயலி மூலம் பிஜேபியைச் சேர்ந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களிடையே உரையாற்றிய அவர்

எனவே எதிர்க்கட்சிகளின் கூட்டணியை நாட்டு மக்கள் ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட பிரதமர் மாறாக மக்கள் அவர்களை வெறுத்து ஒதுக்குவார்கள் என்றார் நாட்டு மக்களுக்கு உண்மை எது என்று தெரியும் என்பதால் பிஜேபி தொண்டர்கள் உண்மை நிலையை எடுத்துரைக்குமாறும் பிரதமர் கேட்டுக்கொண்டார்

தொழில் துவங்குவதற்கு உகந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா முன்னேறியிருப்பது பெருமிதம் கொள்ளத்தக்கது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் அடையாளம் தெரியாத தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் அம்மாநிலத்தின் ஷோபியான் மாவட்டத்தில் உள்ள குத்வாரா கிராமத்தில் தகவலின்பேரில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது அங்கு பதுங்கி இருந்த தீவிரவாத கும்பலுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே சண்டை நேரிட்டதில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார் தொடர்ந்து அங்கு தேடுதல் பணி நடைபெற்று வருகிறது

தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மாநிலத்தில் மூன்று மக்களவை மற்றம் இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதி கர்நாடகா இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றது சிமோகா மாண்டியா பெல்லாரி ஆகிய மக்களவைத் தொகுதிகள் மற்றம் ரமணகரே

வாக்கு எண்ணிக்கை வரும் திங்கட் கிழமை நடைபெறுகிறது

அக்கட்சியின் ரகுராஜ்சிங் கசானா மொரேனா தொகுதியிலும் பிரதியுமன் சிங் தோமர் குவாலியர் தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவின் புகழ்பெற்ற சுபரிமலை ஐயப்பன் கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளில் தடை உத்தரவு நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்தது நாளைமுதல் அக்கோவிலின் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற உள்ளதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்காக இந்த தடை உத்தரவை மாநில அரசு பிறப்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

உத்தரவு வரும் செவ்வாய் கிழமை வரை அமலில் இந்த தடை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் முதலமைச்சர் என திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

மதச்சார்பின்மை நல்லிணக்கம் மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவை இந்தியாவின் இயற்கையான குணநலன் என மத்திய சிறபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச அமைதி கூட்டமைப்பின் சார்பில் அமைதிக்கான என்ற பட்டம் துதுவர் திரு முக்தார் அப்பாஸ் நக்விக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் உலகில் ஆன்மீக நன்மதிப்புகளின் மையமாக இந்தியா திகழ்கிறது என்றார் அதனால்தான் இந்தியா உலகின் மிகப்பெரிய மதச்சார்பற்ற ஜனநாயக நாடாக விளங்குகிறது என்றும் அவர் கூறினார் சமூக நல்லிணக்கமும் வளர்ச்சியும் ஒரு நாணயத்தின் இருபக்கங்கள் என்று குறிப்பிட்ட அவர் நல்லிணக்கம் இல்லாமல் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியாது என்றும் தெரிவித்தார்

இந்தியாவும் ஜிம்பாப்வேவும் கடுமையான உழைப்பை கொண்டு இணைந்து முன்வரவேண்டும் என குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் மூன்று நாடுகள் அரகமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இரண்டாவது கட்டமாக ஜிம்பாப்வே சென்றுள்ளார் அந்நாட்டின் அராரே நகரில் இருநாடுகளின் தொழில் துறையினரிடையே உரையாற்றிய அவர் இருதரப்பும் பயனடையும் வகையில் செயல்படவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

அராரேவில் இந்திய மன்றத்தின் சாா்பில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்ற பிறகு குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மாலவி புறப்பட்டுச் செல்கிறார் இலங்கையில் மேலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நேற்று அமைச்சராக பதவியேற்றுக்கொண்டார் அமைச்சராக பதவியேற்று கொண்ட இரண்டு பேரில் ஒருவர் தமிழ் தேசிய கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆவார் இதனிடையே புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள திரு மகிந்தா ராஜபக்சேவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் வாக்களிக்க உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டணி அமைப்பு அறிவித்துள்ளது

நாடாளுமன்ற அவைத் தலைவராக தனீஷ் குள்வா்தனா புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளாா் சாமானிய மக்களும் குறைந்த செலவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தம் வகையில் மின்னணு இந்தியா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்ச் திரு ரவிசங்கள் பிரசாத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதாரம் தொடர்பான மாநாட்டில் பேசிய அவர் இந்தியாவின் மின்னனு பொருளாதாரத்தை ஆயிரம் பில்லியன் டாவர் அளவுக்கு அதிகரிக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது என்று கூறினார் ஏற்கனவே எட்டு புதிய திட்டங்கள் ஒரு பில்லியள் டாலர் வருமானத்தை ஈட்டி உள்ளதாக அவர் கூறினாள்

அந்நாட்டின் டியர் ஹெசார் மாகாணத்தில் நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்ததாக மனித உரிமை அமைப்பு தெரிவித்துள்ளது ஈரான் மீது அமெிக்கா விதித்துள்ள தடைகள் அனுஆயுத ஒழிப்புக்கு பின்னடைவு ஏற்படுத்தும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது ஈரான் மீது ஏற்கனவே விதித்திருந்த தடைகளை அமெரிக்கா மீண்டும் நீட்டித்துள்ளது இதற்கு ரஷ்ய வெளியுறவுத் துறை அமைச்சகம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது பாரீஸ் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு செர்பியாவின் நோவக் ஜோக்கோவிச் தகுதிபெற்றுள்ளார்

ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சா்வதேச பேட்மின்டன் போட்டியின் இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் சுபாங்கள் தேவ் முன்னேறியுள்ளார்

இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் அவர் பிரிட்டள் வீரர் ராஜீவ் ஹோஷிப்பை எதிர்கொள்கிறார்